ஆய்வகங்களைபிரதமர் திருநரேந்திரமோடிகாணொலிகாட்சிவாயிலாக இன்றுதிறந்துவைக்கிறார்

நியாயவிலைக் கடைகள் மூலம் குடும்பஅட்டைதாரர்களுக்குவிலையில்லாமுகக்கவசம் வழங்கும் திட்டத்தைமுதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமிஇன்றுதொடங்கிவைத்தாா்

புறப்பட்டன

கொல்கத்தாஆகிய இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நொய்டா மும்பை இந்தமையங்கள் நாளொன்றுக்குபத்தாயிரம் பரிசோதனைகளைமேற்கொள்ளும் வசதியைகொண்டுள்ளதாக இந்தியமருத்துவஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது

தொற்றுஅதிகமாகஉள்ளமாநிலங்களிலும் கடந்தசிலநாட்களாகதொற்றுஅதிகரித்துவரும் நோய்த் மாநிலங்களிலும் பரிசோதனைகளைஅதிகரிக்குமாறுஏற்களவேமத்தியஅமைச்சரவைச் செயலர் திரு ராஜீவ் கௌபாமாநிலமற்றும் யூனியன் பிரதேசஅரசுகளைகேட்டுக் கொண்டுள்ளார்

இந்நிலையில் நாளுக்குநாள் மாதிரிகள் பரிசோதிக்கப்படுவதுஅதிகரிக்கப்பட்டுவருகிறது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாங்டர் ஏபி

மேகாலயதலைநகர் ஷில்லாங்கில் மாணவர்களிடையேசொற்பொழிவாற்றம்போது இதேநாளில் காலமானார் டாக்டர் கலாம் சிறந்தவிஞ்ஞானியாகவும் மனிதநேயமிக்கவராகவும் மக்களின் குடியரகத் தலைவராகவும் விளங்கியவர் என்றும் நாட்டுமக்களுக்குஉத்வேகம் ஊட்டக்கூடியவராகதிகழ்ந்தார் என்றும் தலைவர் திரு

அறிவுஜீவியாகவும் தொலைநோக்குப் பார்வைகொண்டவதாகவும் திகழ்ந்தடாக்டர் அப்துல் கலாம் எளிமையானமனிதராகவும் வாழ்ந்தார் என்றுமத்தியஉள்துறைஅமைச்ச் திருஅமித்ஷா தெரிவித்துள்ளார்

ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளஅப்துல்கலாம் நினைவிடத்தில் ராமநாதபுரம் மாவட்டஆட்சியர் திருவீரராகவராவ் மலங்வளையம் வைத்து அஞ்சலிசெலுத்தினாா்

இதனைமுன்னிட்டு நமதுநாட்டைபாதுகாப்பதில் மத்தியரிசர்வ் காவல்படைமுன்னணியில் நின்றுசெயல்படுவதாக புகழாரம் சூட்டியுள்ளார் வருங்காலத்திலும் இப்படைமேலும் பலசாதனைகளைப் படைக்கும் என்றுஅவர் நம்பிக்கைதெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி படைவீரர்களுக்குவாழ்த்துகள் தெரிவித்துள்ளஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா துணிச்சலுக்கும் தியாகத்திற்கும் பெயர்பெற்றதுமத்தியரிசர்வ் காவல்படைஎன்றுகுறிப்பிட்டுள்ளார்

மன்கோட் பகுதியில் நவீனதப்பாக்கிகளைக் கொண்டுசிறியரகபீரங்கிகளைகொண்டும் இந்ததாக்குதல் நடத்தப்பட்டது உடனே அந்தப் பகுதியில் எல்லைகளைபாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தரானுவத்தினர் உரியபதிலடிகொடுத்ததாகபாதுகாப்புத்துறைசெய்திதொடர்பாளர் திரு

தொடர்ந்துஅந்தப் பகுதியில் மோதல் நீடிப்பதாகவும் இருதரப்பிலும் ஏற்பட்டுள்ளஉயிரிழப்பு மற்றும் சொத்துக்களுக்கானசேதம் குறித்தவிவரங்கள் இதுவரைதெரியவில்லைஎன்றும் அவர் தெரிவித்தார் நியாயவிலைக் கடைகள் மூலம் குடும்பஅட்டைதாரா்களுக்குவிலையில்லாமுகக்கவசம் வழங்கும் திட்டத்தைமுதலமைச்சர்திருளடப்பாடிபழனிசாமிகாணொலிகாட்சிவாயிலாக இன்றுதொடங்கிவைத்தார் முதல்கட்டமாககிராமப்புறங்களில் உள்ளநியாயவிலைக் கடைகளில் இன்றுமுதல் முகக்கவசங்கள் வழங்கப்படுகின்றன

முகக்கவசங்கள் வழங்கப்படவுள்ளதாகமாநிலஅரசுதெரிவித்துள்ளது

இந்தமனுவைவிசாரித்தஉச்சநீதிமன்றம் சென்னைஉயர்நீதிமன்றத்தைஅனுகுமாறுகோரியிருந்தது

இந்தியவிமானப் படையில் ஐந்தூர்ஃபேல் போர்விமானங்கள் விரைவில் இணையவுள்ளன ஃபிரான்ஸ் நாட்டிலிருந்து இன்றுகாலை புறப்பட்ட இந்தவிமானங்கள் நாளைமறுநாள் பஞ்சாப் மாநிலம் அம்பாவாவில் உள்ள இந்தியவிமானப்படைதளத்திற்குவந்தசேரும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

இவர்கள் ஒருங்கிணைந்தசரக்குமற்றும் சேவைவரிகட்டணத்தில் தவறாகபணத்தைத் திரும்பபெற்றுக்கொண்டதாககண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றுகாலத்தில் இத்தகையமோசுடிநடைபெற்றதாககூறப்படுகிறது